வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியின் பலன்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திருநரேந்திரமோடி மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியுள்ளார்

குடியரசு துணை தலைவர் திரு

சென்னை காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் திருகருணாநிதியை இன்று நேரில் சென்று பார்த்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நகரின் துப்புரவு நிலவரம் குறித்து வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியின் பலன்கள் அனைவருக்கும் சென்று சேர்ந்தால் தான் புதிய இந்தியாவிற்கு அடித்தளமாக அமையும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் நல்லாட்சி என்பது ஒவ்வொரு இந்தியரின் பிறப்புரிமை என்பதையும் தாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக கூறினார் இயற்கையை நேசித்து பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு விட்டுச் செல்வதற்கான கூட்டு பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக திருநரேந்திரமோடி வலியுறுத்தினார் இந்தியா போன்ற மிக பெரிய நாடுகளில் வெள்ளத்தினால் ஒரு புறமும் வறட்சியினால் இன்னொரு புறமும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போதிலும் இப்பிரச்சனைகளுக்கு இயற்கையை குறைக்கூறிப் பயன் இல்லை என்றும் இயற்கைக்கு எதிரான பாதையை மனிதன் தேர்ந்தெடுத்ததே பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த சம்பவத்தில் இருந்து பிரார்த்தனை பொறுமை மற்றும் துணிச்சலின் பலன்கள் குறித்து அனைவரும் பல பாடங்களை கற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் கல்லூரி படிப்பில் கால் எடுத்து வைக்கும் மாணவர்கள் ஆரவாரத்தை தவிர்த்து அமைதியாக இருந்து வாழ்வையும் வாழ்வின் உள் ஆனந்தத்தையும் அனுபவிக்க வேண்டும் என திருநரேந்திரமோடி அறிவுரை வழங்கினார் எதையும் கற்றுக் கொள்ள புத்தகங்களுக்கு மாற்று இல்லை என்றாலும் புதிய திறமைகள் மொழிகள் மற்றும் கலாச்சார அம்சங்களை வெளியில் இருந்து கற்றுக் கொள்ளவும் மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் வறுமையான குடும்பங்களை சேர்ந்த சில மாணவர்கள் பாதகமான தழ்நிலைகளை மீறி மனஉறுதி மற்றும் விடாமுயற்சி மூலம் முன்னுக்கு வந்திருப்பதை பார்த்து மற்றவர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது அமெரிக்காவில் உள்ள உத்தரபிரதேச இளைஞர்கள் இருவர் கிராமவாசிகளை உலகத்துடன் ஒருங்கிணைக்கக் கூடிய மொபைல் ஆப் ஒன்றை உருவாக்கி இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்று வரும் பந்தர்பூர் யாத்திரை பற்றி குறிப்பிட்ட அவர் நாமதேவர் ஏகநாதர் ராமதாசர் துக்காராம் போன்ற ஞானிகளின் போதனைகள் இன்றைக்கும் பொருந்தக் கூடியவை என்றார் மூடப்பழக்கங்களுக்கு எதிரான இந்த போதனைகளில் அன்பும் சகோதரத்துவமும் நிரம்பி இருப்பதாக அவர் போற்றினார் வினாயகர் சதுர்த்தி விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் அதேசமயம் கற்றுச்தழலை பாதிக்காத விதத்தில் அனைவரும் கொண்டாட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார்

நரேந்திரமோடி தெரிவித்தார் பாலகங்காதர திலகர் சந்திரசேகர ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்டதை ஒட்டி பிரதமர் இவர்களுக்கு புகழாரம் துட்டினார் அண்மையில் காலமான ஹிந்தி கவிஞர் கோபல்தாஸ் நீரஜ் மறைவிற்கும் அவர் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார்

மொபைல் தொலைபேசி உற்பத்திக்கான முக்கிய கேந்திரமாக இந்தியாவை உலக நாடுகள் அங்கீகரித்து வருவதாகவும் உலகின் இரண்டாவது மிக பெரிய மொபைல் தொலைபேசி உற்பத்தி நாடாக இந்தியா மேம்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திருராஜ்நாத் சிங் இவ்விழாவில் பேசுகையில் பிரதமர் திருநரேந்திரமோடியின் தலைமையில் இந்தியா உலகின் முக்கிய முதலீட்டுக் கேந்திரமாக உருவெடுத்து இருப்பதாக கூறினார்

முதலீட்டாளர்களுக்கு மட்டுமின்றி மாநில மக்கள் அனைவருக்கும் உரிய முறையில் பாதுகாப்பு அளிக்க அரசு உறுதி புண்டுள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகிலேயே புலிகள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா திகழ்வதால் புலிகளை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கு அதிக பொறுப்பு இருப்பதாக மத்திய கற்றுச்தழல் இணை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா கூறியுள்ளார்

குடியரசு துணை தலைவர் திரு

சென்னை காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் திருகருணாந்தியை இன்று நேரில் சென்று பார்த்தார் திருகருணாநிதியின் குடும்பத்தினர் மற்றும் டாக்டர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து குடியரசு துணை தலைவர் கேட்டறிந்தார் திருகருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்ததாகவும் திருகருணாநிதி விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சைப் பிரிவில் உள்ள திருகருணாநிதியை திருவெங்கய்ய நாயுடு சென்று பார்த்த புகைப்படத்தை திமுக வெளியிட்டுள்ளது தமிழக ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் திருகருணாநிதியை சென்று பார்த்தது பற்றிய புகைப்படமும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மூத்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திருடெரக் ஒ பிரியன் உள்ளிட்டவர்களும் இன்று சென்னையில் திரு

கஸ்டாலினை சந்தித்து திருகருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர் விவசாயிகள் ஊட்டச்சத்து அதிகமுள்ள விளைபொருட்களின் சாகுபடிக்கு மாற வேண்டும் என்றும் இத்தகைய பொருட்களுக்கு அதிகமான சந்தை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் ஊட்டச்சத்து அதிகமுள்ள தானியங்கள் மற்றும் பயிறு வகைகளை பொது வினியோக முறை மூலமாகவும் மக்களுக்கு வழங்கலாம் என்று அவர் இன்று சென்னையில் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அமைப்பில் நடைபெற்ற ஆலோசனை கருத்தரங்கு ஒன்றை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் கூறினார் பல்வேறு உணவு பொருட்களில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் இதில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் குடியரசு துணை தலைவர் வலியுறுத்தினார் அரசின் பல்வேறு முயற்சிகளை மீறி நாட்டில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இன்னும் நீடிப்பதால் இறக்குமதி உணவு பொருட்களை சார்ந்திராமல் உள்நாட்டு உற்பத்தி மூலமாகவே உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து பாதுகாப்பு இரண்டையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து நவீன கண் மருத்துவம் குறித்து சென்னை சங்கர நேத்ராலயாவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவிலும் குடியரசு துணை தலைவர் பங்கேற்றார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நகரின் துப்புரவு நிலவரம் குறித்து வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு பொதுப் பணித்துறையில் பணிபுரியும் பல்நோக்கு ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் துணைநிலை ஆளுநர் மிதிவண்டி மூலம் நகரின் முக்கிய வீதிகளை சுற்றி வந்த போது ராத்நிவாஸ் குழுவினரும் உடன் சென்றனர் பேனர்கள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு எதிரான தடை முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதையும் துணைநிலை ஆளுநர் இந்த ஆய்வின் போது ஆராய்ந்தார் தொடர்ந்து சீகல்ஸ் உணவக புல்வெளியில் பொதுப் பணித்துறை பல்நோக்கு ஊழியர்களிடையே உரையாற்றிய டாக்டர் கிரண்பேடி இவ்வாண்டு பருவமழை இயல்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏரி குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் கடந்த ஆண்டை போல இவ்வாண்டும் உரிய நேரத்திற்குள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் கடந்த ஆண்டில் இத்தகைய பணிகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதால் பல இடங்களில் மழைநீர் தேங்குவதை தவிர்த்து நிலத்தடி நீர்மட்டத்தையும் மேம்படுத்த முடிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக பொதுப் பணித்துறை ஊழியர்கள் உறுதி அளித்தனர் கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் காரைக்கால் எல்லைக்குள் வந்து சேர்ந்துள்ளது காரைக்காலில் உள்ள நூலாற்றுக்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை புதுச்சேரி முதலமைச்சர் திருவி நாராயணசாமி மலர் தூவி வரவேற்றார் வேளாண் அமைச்சர் திருகமலக்கண்ணன் மற்றும் விவசாயிகளும் காவிரி நீரை மலர் தூவி வரவேற்றனர்

வைத்திலிங்கம் சமுக நலத்துறை அமைச்சர் திருகந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரெஞ்ச் இந்திய விடுதலை கால மக்கள் இயக்கத்தினரும் அதன் தலைவர் திருசிவராஜ் தலைமையில் குபோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேர் திருவுருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை அடையாறில் இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு டிடிவி தினகரனின் இல்லம் முன்பாக கார் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கார் எரிந்து போனதற்கு அதன் உரிமையாளரே காரணம் என தெரிய வந்துள்ளது அண்மையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அவர் அதை கண்டித்து தினகரன் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ரஷ்யன் ஒப்பன் பேட்மிண்டன் கோப்பையை இந்தியாவின் சவ்ரப் வர்மா கைப்பற்றியுள்ளார் விளாடிவோஸ்டாக் கில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் கோக்கி வாட்டனாபே யை அவர் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் கபூர் குஹு கார்க் இணை ரஷ்ய கொரிய இணையிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியின் பலன்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியுள்ளார்

குடியரசு துணை தலைவர் திரு

சென்னை காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் திருகருணாநிதியை இன்று நேரில் சென்று பார்த்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நகரின் துப்புரவு நிலவரம் குறித்து வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார்